நடைபெறும் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கையை சித்தரிக்கும் திரைப்படத்தை வெளியிட அனுமதிப்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்று முடிவெடுகிறது

ஏமன் உள்நாட்டுப்போரில் அமெரிக்கா தலையிடுவதை முடிவுக்கு கொண்டு வரக்கோரும் தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது

இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது வேட்பு மனு பரிசீலளை இன்று நடைபெறுகிறது மனுக்களை திரும்ப பெறுவதற்கு வரும் எட்டாம் தேதி கடைசிநாள்

குஜாத் கோவா கேரளா தாத்ரா மற்றும் நாகர் ஹாவேலி டாமன் மற்றும் டையூவில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

மத்தியப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு கமல்நாத் சிந்த்வாரா சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மக்களவை இதனிடையே தொகுதியில் நேற்று வேட்பு மனுதாக்கல் செய்தாா் கல்பேட்டா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி திரு அஜயகுமாரிடம் அவர் மனுவினை தாக்கல் செய்தாா் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அக்கட்சியின் மூத்த தலைவர்களான திரு கே சி வேணுகோபால் திரு முகுல் வாஸ்னிக் ஆகியோர் உடனிருந்தனர் மனு தாக்கல் செய்த பின்னர் திரு ராகுல்காந்தி பேசுகையில் இந்தியா ஒரே தேசம் என்பதை வலிபுறுத்தும் விதமாக நாம் கேரளாவுக்கு வந்துள்ளதாகக் என்று குறிப்பிட்டார் முன்னதாக திரு ராகுல்காந்தி பெருந்திரளான காங்கிரஸ் தொண்டர்களுடன் ஊர்வலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்

மீரட்டில் ஏற்கெனவே பிரச்சாரம் செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கு இரண்டாவது முறையாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் ஆர் எல் டி கட்சிகளின் மகா கூட்டணி சார்பில் வரும் ஞாயிறன்று டியோபந்தில் முதலாவது கூட்டுப் பிரச்சாரக்கூட்டம் நடைபெறவுள்ளது திரு அகிலேஷ் யாதவ் செல்வி மாயாவதி திரு அஜீத் சிங் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்றனர் வரும் திங்களன்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் சகரான்பூரில் பிரக்காரம் மேற்கொள்கிறார் இந்தத் தொகுதியில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி மகா கூட்டணி இடையே மும்முனைப்போட்டி நிலவுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கையை சித்தரிக்கும் திரைப்படம் வெளியிடுவதை தள்ளி வைக்கக்கோரும் வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் ஒருவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அந்த திரைப்படத்தின் மூலம் வாக்காளர்களை பிஜேபி கவருவதற்கான வாய்ப்புக்கள் உள்ளதாகவும் தேர்தல் முடியும் வரை திரைப்படம் வெளியிடுவதை ஒத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது இதனிடையே திரு நரேந்திர மோடி படத்தை வெளியிடுவது குறித்து தேர்தல் ஆணையம் இன்று முடிவெடுக்கவுள்ளது

ஆணையர் திரு சந்தீப் சக்சேனா செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த திரைப்படம் தொடர்பாக தயாரிப்பாளர் மற்றும் பிஜேபி பொதுச்செயலாளரிடமிருந்து கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவற்றை ஆணையம் பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்திய ஜனநாயகம் நாட்டின் பன்முகத்தன்மையையும் பேச்சரிமையையும் மிகவும் மதிக்கிறது என்று பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி கூறியுள்ளார் பிஜேபி தோன்றிய நாள் முதல் அரசியல் ரீதியாக முரண்படுபவர்களை எதிரிகளாக கருதியதில்லை என்றும் அவர்களை மாற்று கருத்துடையவர்களாக மதிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிஜேபி நிறுவன நாளையொட்டி தமது வலைதளப்பக்கத்தில் திரு அத்வானி வாழ்த்துச்செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் அரசியலில் தங்களுடன் முரண்படுபவர்களை தேச விரோதிகள் என்று பிஜேபி கருதுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியல் ரீதியாக நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் முழு குதந்திரம் அளிப்பதை பிஜேபி வலியுறுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது டிவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் முதலில் நாடு அடுத்தது கட்சி மூன்றாவதாகவே தனிமனிதன் என்ற பிஜேபியின் உண்மையான கருத்துக்களை மூத்த தலைவர் அத்வானி பிரதிபலித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி தொண்டர் என்பதில் தாம் பெருமையடைவதாகவும் கட்சியை திரு அத்வானி போன்ற மூத்த தலைவர்கள் வழிநடத்தி செல்வதை எண்ணி பெருமிதம் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் திரு கல்யாண் சிங் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாகக் கூறி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது நாட்டு நலனை பாதுகாக்கும் பொருட்டு பிரதுர் திரு நரேந்திர மோடி மீண்டும் வெற்றிபெறுவதற்கு ஒவ்வொரு பிஜேபி தொண்டரும் பாடுபட வேண்டும் என்று திரு கல்யாண்சிங் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரை தேர்தல் ஆணையம் விசாரித்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது இதே போல் ரானுவம் குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தமது பிரச்சாரத்தில் பேசியதற்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

சீனாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அதே சமயம் அமெரிக்காவின் கோரிக்கைகள் ஏற்கப்படாத பட்சத்தில் அந்நாட்டுடன் ஒப்பந்தம் செய்யப்படமாட்டாது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்கா சீனா நாடுகளுக்கு இடையே வர்த்தக கட்டணங்கள் தொடர்பாக நீண்டகாலமாக மோதல் இருந்து வருகிறது இது தொடர்பாக சீனாவின் துணை அதிபர் திரு லியூ ஹே நேற்று வெள்ளை மாளிகையில் திரு டிரம்புடன் ஆலோசனை நடத்தினார்

தற்போதைய பேக்கவார்த்தையின் தொடர்க்சியாக இம்மாத இறுதிக்குள் ஒப்பந்தம் ஏற்படும் என்று நம்புவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏமன் உள்நாட்டுப்போரில் அமெரிக்கா தலையிடுவதை முடிவுக்கு கொண்டு வரக்கோரும் தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது

டொனால்டு டிரம்ப் மேற்கொள்ளும் சவுதிக்கு நடவடிக்கைகளை அமெரிக்க நாடாளுமன்றம் நிராகரித்துள்ளது எளினும் இது இருநாட்டு உறவுகளை பாதிக்கும் என்று வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது இணையதளத்தில் மிகக் கொடுரமான காட்சிகளை பரப்புவதற்கு தடை விதிக்கும் புதிய சுட்டத்தை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது கிறிஸ்ட் சர்ச் துப்பாக்கிச்சூடு காட்சிகளை சமூக ஊடகங்களில் வைரலாக பரப்பியது மிக மோசமானது என்று ஆஸ்திரேலியா அரசு கூறியுள்ளது இதுபோன்ற காட்சிகளை இணையதளத்தில் பரப்புவதை தடுக்க புதிய சுட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களுரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது